தொடங்கி வைத்தாா் இந்தியாவின் வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்பத்தில் அதன் வெற்றியை பொறுத்தே அமையும் என்று பிரதமர் கூறியுள்ளார்

குடியுிமை திருத்தச் சட்டத்தால் எந்த ஒரு தனி நபரின் உரிமையும் பறிபோகாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளது உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

தொடர்புகொள்ளலாம் என்று ரயில்வே அறிவித்துள்ளது

விளையாட்டுப்போட்களுக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன

பெங்களூருவில் உள்ள வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமா் இந்தியாவின் வளா்ச்சி அறிவியல் தொழில்நுட்பத்தில் அதன் வெற்றியை பொறுத்தே அமையும் என்று கூறினார்

இளம் விஞ்ஞானிகள் புத்தாக்கம் தயாரிப்பு உள்ளிட்டவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்த அறிவியல் மாநாடு வரும் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் இந்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் வரைப்பட இணைய வசதியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிப் பணிகளுக்காக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்ட வசதிகள் குறித்து எளிதில் அறிந்து கொள்ள இந்த வரைபடம் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்ச் திரு ஹா்ஷவா்தன் கா்நாடக முதலமைச்ச் திரு எடியூரப்பா மற்றும் முக்கிய முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர்

வேளாண் பருவநிலை பயிர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு நவீன தலைப்புகளில் இந்த விவாதங்கள் நடத்தப்படவுள்ளது நோபல் பரிசுப்பெற்ற ஜெர்மன் இயற்வியல் பேராசிரியர் திரு ஸ்டீஃபள் ஹெல் உள்ளிட்ட பல முதுபெரும் அறிஞர்கள் பங்கேற்கும் பொது விரிவுரைகளும் இம்மாநாட்டில் இடம்பெறவுள்ளன விவசாயிகள் குழந்தைகள் மகளிர் ஆகியோருக்காள அறிவியல் மாநாடுகளும் முதல் முறையாக நடத்தப்படுகிறது குடியுரிமை திருத்தச்சுட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாடு தழுவிய பிரச்சார இயக்கத்தை பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் ராஜஸ்தானின் ஜோத்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இப்பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கும் அவர் அங்கு நடைபெறும் பொதுக் கூட்டத்திலும் உரையாற்றவுள்ளார் இக்கூட்டத்தில் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்கவுள்ளதாக ராஜஸ்தான் மாநில பிஜேபி தலைவர் திரு சத்தீஷ் பூனியா கூறியுள்ளார் உள்துறை அமைச்சராக பதவியேற்றப்பிறகு ராஜஸ்தானில் முதல் முறையாக திரு அமித் ஷா பொதுக் கூட்டத்தில் பேசவுள்ளார் ஜோத்பூரில் பாகிஸ்தானிலிருந்து குடியேறியவர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் குடியுரிமை திருத்தச்சுட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை பெறுவதை அவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர் குடியுரிமை சட்டத்திருத்தம் எந்த ஒரு தனி மனிதனின் உரிமையையும் பறிப்பது அல்ல என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் உறுதிபட கூறியிருக்கிறார்

பார்ஸிகர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று தெளிவுபடுத்தினாா் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக சில மாநில சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் மக்கள் மத்தியில் தவறான பிரக்சாரம் செய்யப்படுவதாக பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம்சாட்டியுள்ளார் குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற விளக்கக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த சட்டம் சட்டப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று கூறினார் இந்த சட்டத்தை எதிர்த்து நடைபெறும் வன்முறை போராட்டங்கள் குறித்து காங்கிரஸ் கட்சி மவுனமாக இருக்கிறது என்றும் அக்கட்சிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்றும் திரு நட்டா குற்றம்சாட்டினார் குடியுரிமை திருத்தக் சுட்டம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க பிஜேபி இலவச தொலைபேசி எண்ணை அறிமுகம் செய்துள்ளது

இதுதவிர மூன்று கோடி குடும்பங்களுடன் தொடர்பு கொண்டு விளக்கம் அளிப்பதற்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் பத்து நாட்கள் பேரணிகளை நடத்தவும் பிஜேபி ஞக்கு ஏற்பாடு செய்துள்ளது பெண்கள் கல்வி மற்றும் மேம்பாட்டுக்காக பணியாற்றிய மறைந்த சமூக சேவகி சாவித்ரி பாய் பூலே நினைவு பிறந்த நாளான இன்று அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மரியாதை செலுத்தியுள்ளார் தம் வாழ்நாள் முழுவதையும் சமூக ஒற்றுமைக்கும் பெண்கள் கல்வி மேம்பாட்டுக்கும் அர்ப்பணித்தவர் சாவிதிபாய் பூலே என்றும் அவரது இந்த உணர்வு நாட்டு மக்களுக்கு உந்து சக்தியாக விளங்கும் என்றும் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுவரை கிடைத்த தகவலின்படி திமுக கூடுதல் இடங்களில் வெற்றிபெற்றுள்ளது

வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த இடங்களில் முடிவுகளை உடனடியாக அறிவிக்க கோரி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான வழக்கில் வாக்கு எண்ணிக்கை முறையாக நடைபெறுகிறதா என்பது குறித்து இன்று மாலைக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பயணிகள் ரயில் பயணத்தின்போதும் அது குறித்த சந்தேகங்களுக்கும் இந்த இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உதவிகளை பெறலாம் ஏற்கனவே தகவல்களைப்பெற பல்வேறு புகார் உதவி எண்கள் வழங்கப்பட்டிருந்தன

குஜராத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து நடத்திய போராட்டத்தின்போது அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றவாளிகளிடமிருந்து வசூலிப்பது என்று அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது

கும்பலை கலைக்க காவல்துறையினா் வானத்தை நோக்கி கட்டதுடன் கண்ணீா் புகை பிரயோகமும் நடத்தினர்

முப்படைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை மேலும் மேம்படுத்த பல்வேறு பரிந்துரைகளை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு முப்படைகளின் தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் அறிவுறுத்தியுள்ளார் முப்படைகளின் தலைமைத் தளபதியாக பதவியேற்றப் பிறகு ஒருங்கிணைந்த பாதுகாப்புத்துறை தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார்

அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக அஸ்ஸாம் விளையாட்டு ஆணையத்தின் தலைமை இயக்குநர் திரு ஆன்கார் கெடயா எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார்